பிரதமர்திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை குழி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

போட்டுக்கொள்வதற்கான ஆன்லைன் பதிவு இன்று தொடங்கியது

நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது

நாளை நடைபெறவுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று சென்ளை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதம் கோவிட் சிகிச்சைக்கு ஒரு லட்சம் திரவ ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவிகளை கொள்முதல் செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது பிளம் கேர்ஸ் நிதியிலிருந்து இதனை விரைவாக கொள்முதல் செய்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று பிரதமர் உயர் அதிகாரிகளை இக்கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி அமைப்பும் இணைந்து உயர் அழுத்த ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை நிறுவியுள்ளன

புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக்கூட்டத்தில் விமாளப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பதௌரியா பங்கேற்றார் விமானப்படை மூலம் கொண்டு செல்லப்படும் ஆக்சிஜன் விநியோகத்தை மேலும் விரைவுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தினார்

இந்த பணிகளுக்கென சிறப்பு பிரிவு ஒன்றினை விமானப்படை ஏற்படுத்தியிருப்பதாக ஏர் சீப் மார்ஷல் பதௌரியா பிரதமரிடம் தெரிவித்தார் விமானப்படை மருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சைக்காள வசதிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா அளித்து வரும் ஆதரவுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார்

மூன்றாவது கட்ட தடுப்பூசி இயக்கத்தில் கோவிள் இணையதளத்தின் மூலம் பதிவு மேற்கொள்ளப்படுகிறது ஆரோக்கிய சேது மற்றும் உமாங் செல்போன் செயலி மூலமாகவும் இதற்கான பதிவை மேற்கொள்ளலாம்

இதனிடையே கோவின் இணையதளத்தில் தகுதி வாய்ந்த அனைவரும் தவறாமல் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் தடுப்பு மருந்தின் பங்கு முக்கியமானது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

தடுப்பு மருந்து செலுத்திக்கொள்ள தாங்கள் ஆர்வமாக இருப்பதாக முன்பதிவு செய்துகொண்ட நாகை மற்றம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

தடுப்பூசியால் தங்கள் உடல் நல்லுக்கு பாதிப்பு ஏதுமில்லை என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும் அரங்கில் தனிநபர் இடைவெளியை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இதில் இடம்பெற்றுள்ளன வாக்கு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு முகக்கவசம் கிருமி நாசினி கையுறைகள் முழு முகக்கவசம் போன்றவை வழங்கப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெற்றிப்பேரணிகள் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகம் உட்பட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதவை யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்படுகின்றன

ஒரு கோடி டோஸுக்கும் கூடுதலான தடுப்பு மருந்துகள் மாநில அரசுகளின் கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரெம்டெசிவிர் மருந்துக்கு பயனற்ற வகையில் தேவையை உருவாக்க வேண்டாம் என மாநில அரசின் பொது சுகாதாரம் மற்றம் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் டாக்டர் செல்வவிநாயகம் பொது மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்

தளியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தேவையாள ரெம்டெசிவிர் மருந்து கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருந்துவரின் பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது சென்னை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மேலும் சில இடங்களிலும் இதனை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார்